வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது

நிறுவனத்தின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் நிராகரித்து விட்டது

வென்றது

நாட்டிலேயே சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

இதன் அடிப்படையில் புதிய தொழில்கள் வரும் பட்சத்தில் ஐந்து லட்சம் பேருக்கு நேரடியாகவும் ஐந்து லட்சும் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தாா் மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்தபோது காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வுகாண எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார் கடலூரில் பா ம க வேட்பாளரை ஆதரித்து நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அஇஅதிமுக அரசின் முயற்சியால் பிஜேபி தலைமையிலான அரசுதாள் காவிரி நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை அரசிதழில் வெளியிட்டதாக கூறினார்

நேற்று தேனி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் முல்லை பெரியாறு ஆற்றின் குறுக்கே புதிய அணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை திமுக எதிர்க்கும் என்று கூறினார் தேனியில் நியூட்ரினோ திட்டத்தை கைவிட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திண்டுக்கல் பெரியக்குளம் தேனி கம்பம் புதிய ரயில்பாதை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா் வருமான வரி வழக்கு நிலுவையில் இருப்பதால் தமது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி நிறுத்தி வைத்துள்ளதாக திமுக வினர் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் கூறியிருக்கிறார் தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊழலுக்கு எதிராக தாம் போராடி வருவதாகவும் பாரத பிரதமராக பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் பதவியேற்பதற்கு தூத்துக்குடி மக்களின் பங்கேற்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக தாம் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் தெரிவித்தாா் முன்னதாக தூத்துக்குடியில் பல்வேறு இடங்களில் நேற்று அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் மத்தியில் மீண்டும் பிரதம் திரு நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமைந்தால்தான் நாட்டில் வறுமையை ஒழிக்க முடியும் என்று பா ம க நிறுவனா் மருத்துவர் ச ராமதாஸ் கூறியிருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஆரணி போளூர் ஆகிய பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்காக மத்திய அரசிடமிருந்து அஇஅதிமுக வும் பா ம க வும் அதிக நிதியை பெற்றுத்தரும் என்று கூறினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பிரதமராக பொறுப்பேற்றால் நிச்சுயமாக தமிழக மக்களின் பிரச்சினைகளை புரிந்துகொண்டு செயல்படுவார் என்று திமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி கனிமொழி கூறியிருக்கிறார் கோவில்பட்டியில் நேற்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் தீப்பெட்டி பட்டாசு போன்ற தொழில்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை போக்குவதற்கு திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று கூறினார் கயத்தாறில் உள்ள பழைய விமான நிலையத்தை புதுப்பித்து சிவில் விமானப் போக்குவரத்து சேவை தொடங்க மத்தியில் அமைய உள்ள புதிய அரசு மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இது ஊதியத்துடன் கூடிய விடுமுறை என்றும் இந்த விடுமுறை தனியார் நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்றும் தலைமை செயலாள் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் வெளியிட்டுள்ள உத்தரவில் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம்பெறுவது நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதி

இதனையடுத்து மீனவர்கள் மற்றும் இகா கழுதாயத்தினர் உள்ளனர்

இந்த தொகுதி பெரும்பாள்மை பகுதி டெல்டா பாசனத்தில் கடமடை பாசனத்தினை மட்டுமே நம்பி காணப்படுகிறது இதனால் விவனயிகள் பெரும்பாலும் காலிரி பிரச்சினைக்கு நிரந்தா தீர்வுகான வகை செய்யவேண்டும் என எதிர்ப்பார்த்த டி உள்ளனர் இங்கு பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு கிடைக்கிறது உட்பளத் தொழிலும் காணப்படுகிறது இங்கு மீனவர்கள் அதிக அளவில் காணப்படுகிறார்கள் மீனவர்களின் பிரதான கோரிக்கை இலங்கை கடற்படையினின் தாக்குதல் சும்பவங்களுக்கு முழுமையாக முற்றட்புள்ளி வைக்க வேண்டும் என்பதாக உள்ளது தொழில்களை பொறுத்தமட்டில் மாம்படிச்சாறு எடுக்கும் நிறுவனம் மற்றும் புக்கள் அதிகம் விளைவதால் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் நிறவனங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பதம் இந்தப் பகுதி மக்களின் எதிபாா்ப்பாக அமைந்தள்ளது தொன்மை வாய்ந்த நாகை தறைமுகம் ஏற்றமதி இறத்தமதி வா்த்தகம் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் கிடப்பில் போடப்பட்ட திட்டம் மக்களின் எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது களூர் மக்களவைத் தொகுதியில் நேற்று வேட்பாளர்களின் மனுக்கள் பரிசீலனையின்போது

நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறல் தொடர்பாக சி விஜில் ஸ்மார்ட் போன் செயலி மூலமாக பெறப்படும் புனாகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி ஆசியா மரியம் தெரிவித்திருக்கிறார் பராமரிப்பு பணிகளுக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்ற வேதாந்தா நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்க சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் மறுத்துவிட்டது மற்ற வழக்குகளைப் போல் இந்த வழக்கையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியுமே தவிர அவசர வழக்காக ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் கூறினா்

இருவரி செய்திகள் ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் விலகுவது குறித்து அடுத்தக்கட்ட பேச்சுவார்தைக்கு முன்பு பதவி விலகப் போவதாக பிரிட்டன் பிரதமர் திருமதி தெரசா மே அறிவித்துள்ளார் வெனிசுலாவிலிருந்து ரஷ்ய ராணுவத்தினர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார்

புதுதில்லியில் நடைபெற்றுவரும் இந்திய ஒப்பன் பேட்மிண்ட்டன் போட்டியின் முதல்கற்று ஆட்டத்தில் பி வி சிந்து ஸ்ரீகாந்த் எச் எஸ் பிரணாய் ஆகியோர் வெற்றிபெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்